கொரோனா பொது புதுச்சேரியில் முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட அரசின் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

கொரோனா பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சாலையோர வியாபாரிகளுடன் இன்று காணொலி காட்சி மூலம் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார்

டிஜிட்டல் பணப் பரிமாற்ற வசதிகளை வழங்க வங்கிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆன் லைன் டெலிவரி உள்ளிட்ட வசதிகளை சாலையோர வியாபாரிகளுக்கும் நீட்டிக்க பரிசீலிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

ஜி சி மனுக்களை வழிகாட்டு நெறிமுறைகளை நீட் தேர்வுக்கு பொருத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஆன் லைன் வகுப்பு பள்ளிக்குழந்தைகளுக்கான ஆன் லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொது நலன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் இன்று வெளியிட்ட உத்தரவில் ஆன் லைன் வகுப்புகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை பள்ளிகள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் பெற்றோரிடம் அவ்வப்போது பேசி பின்னோட்டம் பெற வேண்டும் என்றும் கூறியது ஆன் லைன் வகுப்புகளின் போது கணினி திரையில் தேவையற்ற காட்சிகள் தானாகவே தோன்றுவது குறித்து பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட இணையதளங்கள் மீது காவல்துறையிடம் புகார் செய்யலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது திமுக திமுக பொது செயலராக திரு துரை முருகன் பொருளாளராக திரு டி ஆர் பாலு ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மெய் நிகர் முறையில் இன்று நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இதுபற்றிய முறையான அறிவிப்பு வெளியிடப்பட்டது

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கொரோனா பிரச்சனையில் தமிழக அரசு செயல்படும் விதத்தை கண்டித்தும் மத்திய அரசின் புதிய கல்விக்கொள்கை மற்றும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு தெரிவித்தும் தீர்மானங்கள் அறிக்கைக்கு எதிர்ப்பு நிறைவேற்றப்பட்டன நாராயணசாமி புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு வந்திருக்கிறார்களா என்று ஆராய்ந்தார்

செவிலியர்கள் ஏஎன்எம் ஊழியர்கள் பல் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவ பரிசோதனை தொழில்நுட்பம் பயில்வோர் இடம்பெறுவார்கள் இக்குழுக்களில் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இன்று காரைக்காலில் சூரிய சக்தி மின் விளக்குகளை விவசாயிகளுக்கு வழங்கிப் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அரிசி விநியோக மையங்களுக்கு வரும் பயனாளிகள் கண்டிப்பாக முககவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அன்பழகன் ஏனாமில் உள்ள கோவில் ஒன்றின் சிறப்பு அதிகாரியாக மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனாவை நியமித்த புதுச்சேரி அரசின் மூத்த அதிகாரி மீது உரிமை மீறல் பிரச்சனை எழுப்பி அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்துவிடம் கடிதம் கொடுத்துள்ளார் திரு சிவராஜ் மீனா மீது ஏற்கனவே தாம் கொடுத்துள்ள உரிமைப் பிரச்சனை விசாரணையில் உள்ள நிலையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது எதேச்சதிகார முடிவு என்று திரு அன்பழகன் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட அரசின் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார்